வருகிறார்

பதவியேற்கிறார்

வென்றது

அவருடன் அரசு உயரதிகாரிகள் மற்றும் வணிக பிரதிநிதிகளும் இந்தியா வருகின்றனர் நாளை நார்வே பிரதமருக்கு குடியரசு தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது இந்தப் பயணத்தின்போது பிரதமா் திரு

இதைத் தொடர்ந்து குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியறவுத்துறை அமைச்சா் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை அவா் சந்தித்துப் பேசவுள்ளார்

நார்வே நாட்டுப் பிரதமின் வருகை இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஆய்வு செய்ய உதவும் என்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்த நல்வாய்ப்பாக அமையும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தமது பயணத்தின்போது வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மா சுவராஜை சந்தித்து பேசும் அவர் இந்திய ஜப்பான் நட்புறவு மாநாட்டிலும் பங்கேற்கிறார் இதேபோல் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி மேரிஸ் பேனே மூன்று நாள் அரசு முறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் தமது பயணத்தின்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி பாதுகாப்புத்துறை அமைக்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்துகிறார் நாளை மறுநாள் நடைபெறும் ரெய்சினா மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார் இந்தாஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கூறிய கருத்துகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார்

முன்னதாக ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு ஒப்பந்தங்கள் ஏதும் வழங்கப்படவில்லை என்று கூறியிருந்தார் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருந்தால் அது தொடர்பான ஆவனங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற ராகுல்காந்தி தெரிவித்திருந்தார் மக்களவை தேர்தலுக்கான பிஜேபி தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவின் தலைவராக கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார்

பிரச்சாரக் குழுவின் தலைவராக திரு அருண்ஜேட்லியும் ஊடக குழு பொறுப்பாளராக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்தும் நியமிக்கப்பட்டுள்ளனர் சமூக மற்றும் தன்னார்வ நிறுவனங்களை அனுகும் குழுவின் தலைவராக மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் தொடர்பான மற்றொரு குழுவிற்கு மத்திய அமைச்சர் திருமதி கஷ்மா சுவராஜ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மின்னணு பணப் பரிவர்தனையை ஊக்குவிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட பீம் யு பி ஐ செயலியின் மூலம் டிசம்பர் மாதத்தில் ஒரு வட்சும் கோடி ரூபாய் அளவுக்கு பரிவர்தனை நடைபெற்றுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

இந்தியாவின் தனித்துவமான நிதி தொழில்நுட்ப செயலியாக பீம் யு பி ஐ திகழ்கிறது என்றும் மக்கள் மத்தியில் இது பரவலான வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏற்றுமதியை அதிகிக்கும் நோக்கில் இந்திய இவுளித்துறையின் தரம் மேலும் உயர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ஜவுளித்துறைக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் புதியதொழில்நுட்பங்களை இந்த துறையில் புகுத்த வேண்டும் என்றும் அப்போதுதான் உலக அளவில் போட்டியிட முடியும் என்றும் குறிப்பிட்டார் இந்த துறையை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களையும் கொள்கை முடிவுகளையும் மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தாா்

வெள்ளம் மற்றும் பேரிடர் பாதிப்பிலிருந்து பேரிடர் நிவாரண பணிகளுக்காக சரக்கு மற்றும் சேவை வரியில் கூடுதவாக ஒரு சதவீதம் பேரிடர் வரி வசூலிக்க கேரள அரசுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஏரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு தொடர்பாள அமைச்சர்கள் குழு அனுமதி அளித்துள்ளது வேறு மாநிலங்கள் இதேபோல் வரி வசூலிக்க விரும்பினால் அதற்கான ஒப்புதலை பெற ஜி எஸ் டி குழுமத்தை அனுகலாம் என்று அமைச்சர்கள் குழுவின் தலைவரும் பிஹார் துணை முதலமைச்சருமான திரு சுஷில்மோடி கூறியுள்ளார் இது தவிர சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியை தளர்த்துவது தொடர்பாக அமைக்கப்பட்ட மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு சிவபிரதாப் சுக்லா தலைமையிலான மற்றொரு குழுவின் கூட்டமும் நேற்று நடைபெற்றது பங்களாதேஷின் பிரதமராக அவாமி லீக் கட்சியின் தலைவர் திருமதி ஷேக் ஹசினா இன்று மீண்டும் பதவியேற்கிறார்

பங்களாதேஷ் அதிபர் திரு அப்துல் அமீத் பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமானம் செய்து வைக்கிறார்

பாகிஸ்தானின் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் சாலையோரத்தில் குண்டு வெடித்ததில் ராணுவ அதிகாரி ஒருவர் உட்பட ஐந்து பேர் காயமடைந்தனர் சாலையோரத்தில் நின்றுக்கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் அந்த குண்டு வைக்கப்பட்டிருந்ததாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன

இந்த இரு சம்பவங்களுக்கும் இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை அமெரிக்கா மெக்சியோ எல்லையில் சுவர் எழுப்புவது தொடர்பாக தமது முடிவில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சில மாற்றங்களுக்கு சம்மதித்துள்ளார் ஏற்கனவே சுட்ட விரோத குடியேற்றத்தை தடுக்க தடுப்பு கவர் அமைக்க வேண்டும் என்று கூறிவந்த அவர் தற்போது இரும்பு கம்பிகளால் ஆன வேலி அமைக்கலாம் என்று தெரிவித்துள்ளார்

இந்தோனேஷிய கடலோர பகுதிகளில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது

இதைபடுத்து பொது மக்கள் வீடுகளை வீட்டு வெளியேறினர் எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை

இதனால் ஏற்பட்ட தேச விவரங்கள் குறித்து உடனடியாக எந்த தகவலும் வெளியாகவில்லை

அபுதாபியில் நேற்று இரவு நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணித் தலைவர் கனில் சேத்திரி இரண்டு கோல்களையும் அனிருதா தாப்பா ஜெஜெ ஆகியோர் தவா ஒரு கோலும் அடித்தனர்